உச்சநீதிமன்றம் கூறியதாக குறிப்பிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து தாம்வெளியிட்ட கருத்துக்களுக்காக காங்கிரஸ்தலைவர் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியுள்ளார்

முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாகிஸ்தானை உறுதியான முறையில் கையாண்டு இருப்பதாக குறிப்பிட்ட அவர் மத்தியில் பெரும்பான்மையுடன் கூடிய வலுவான அரசு ஒன்றை வழங்க மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் பிரதமர் இன்று அரியானா மாநிலம் குருசேத்திராவை தொடர்ந்து டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலர் தலைவர் திருமதி பிரியங்கா காந்தியும் இன்று வடகிழக்கு டெல்லியில் சாலைப்பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று மத்தியப்பிரதேசத்தில் குவாலியர் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் ரஃபேல் பேர வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியதாக குறிப்பிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து தாம் வெளியிட்ட கருத்துகளுக்காக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனை அற்ற மன்னிப்பு கோரியுள்ளார் இப்பிரச்சனை தொடர்பாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிமன்றம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று திரு ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமானப் பத்திரத்தில் உச்சநீதிமன்றம் குறித்து அதிக மதிப்பும் மரியாதையும் தமக்கு உண்டு என்றும் நீதி வழங்கும் நடைமுறைகளில் தலையீடும் வகையில் எதையும் செய்ய தாம் ஒரு போதும் விரும்பியது இல்லை என்றும் கூறியுள்ளார்

சத்தியபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

வரும் ஜீன் மாதம் நடைபெற உள்ள மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு சிறப்பு துணைத்தேர்வு எழுத தேர்வுத்துறையால் அறிவிக்கப்பட்ட நாட்களில் விண்ணப்பிக்க தவறிய தனித் தேர்வர்கள் நாளையும் நாளை மறுநாளும் புதுச்சேரி பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று தட்கால் திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தனியார் பிரவுசிங் சென்டர்கள் மூலம் விண்ணப்பிக்க இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முன்னாள் பிரெஞ்ச் ராணுவத்தினர் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

ஏ எஸ் சுப்ரமணியன் கோரியுள்ளார்

சமஸ்கிருத கவிதைகளில் அழகியல் என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக் கழகத்தில் நடைபெறும் இரண்டுநாள் பயிலரங்கை துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித்சிங் இன்று தொடக்கி வைத்தார் சமஸ்கிருத இலக்கியத்தில் மனிதனின் உடல் மன அம்சங்கள் குறித்தும் சமுக கலாச்சார பரிமாணங்கள் குறித்தும் ஆழமாக பேசப்படுவதால் சமஸ்கிருத பண்டிதர்கள் நிர்வாகம் உள்ளிட்ட எல்லா நவீன துறைகளிலும் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் கேரள மாநிலம் சங்கராச்சாரியா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இலக்கியத்துறை தலைவரும் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற சமஸ்கிருத அறிஞருமான பேராசிரியர் முரளி மாதவன் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் இலக்கியத்துறை தலைவர் பேராசிரியர் கௌஷலேந்திர பாண்டே உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இந்த அமைப்பின் தலைவர் திரு

இளங்கோ தலைமையில் நடைபெற உள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் அஸ்சாம் மேகாலாயா மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சலபிரதேசம் மற்றும் சிக்கிம்மாநிலத்திற்கான மீனவ மக்கள் பேரவையின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று இரவு விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள எலிமினேட்டர் போட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் அணியும் சன்டைசர்ஸ் ஐதராபாத் அணியும் மோதுகின்றன இதில் வெற்றி பெறும் அணி இரண்டாவது தகுதிச் சுற்று போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ளும் அதில் வெற்றி பெறும் அணி இறுதிப்ப போட்டியில் பங்குபெறும் இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை ஐதராபாத்தில் நடைபெறுகின்றன வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

உச்சநீதிமன்றம் கூறியதாக குறிப்பிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து தாம்வெளியிட்ட கருத்துக்களுக்காக காங்கிரஸ்தலைவர் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியுள்ளார்